புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் மற்றும் மழைக்கால நோய்கள் பரவாமல் தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மெய்நிகர் முறையில் இத்தாலியப் பிரதமர் திரு

ஏற்பட்ட அளவில் கொரோனா பெருந்தொற்றுக்குப் பின்னரும் பெருமளவிலான மாற்றங்கள் ஏற்படும் என்றும் உலக நாடுகள் இதற்குத் தயாராக இருக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி துவக்க உரையில் கூறினார் கொரோனா நிலவரங்களை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதில் இத்தாலி விரைவான முறையில் வெற்றி பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்திய இத்தாலியப் பிரதமர்கள் இந்த உச்ச மாநாட்டில் இருதரப்பு உறவுகளை விரிவான முறையில் மறுஆய்வு செய்வதுடன் பிராந்திய மற்றும் உலக அளவிலான முக்கியப் பிரச்சனைகளில் பரஸ்பர நிலைப்பாடுகளையும் பகிர்ந்து கொள்கிறார்கள் இருநாடுகளுக்கும் இடையே அரசுகள் நிலையிலும் தனியார் துறையினருக்கு இடையிலும் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இம்மாநாட்டின் போது இறுதி செய்யப்படுகின்றன

நீர்வழிப் பாதைகளை நாட்டின் பொருளாதார வளர்ச்சியுடன் ஒருங்கிணைக்கும் நோக்கத்தின் ஒரு பகுதியாக குஜராத் மாநிலம் ஹஜிரா மற்றும் கோகா விற்கு இடையிலான ரோ பாக்ஸ் படகு சேவை மற்றும் படகு முனையத்தை பிரதமர் திரு

சௌராஷ்டிரா மற்றும் கட்ச் பகுதியில் உள்ள துறைமுகங்கள் மற்றும் உரத் தொழிற்சாலைகளும் போர்பந்தர் சோம்நாத் துவாரகா உள்ளிட்ட ஆன்மீகச் சுற்றுலா பகுதிகளும் மேலும் வளர்ச்சி அடைய இப்புதிய சேவை உதவிகரமாக இருக்கும் என அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

உலகிலேயே கொரோனா உயிர் இழப்பு விகிதம் குறைவாக உள்ள நாடுகளில் இந்தியா வும் ஒன்று என்பதும் குறிப்பிடத்தக்கது

கொரோனா பொது முடக்கத்திற்குப் பின்னர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செலுத்தும் முதலாவது செயற்கைக் கோள் இதுவேயாகும் நாடு முழுவதும் பல்கலைக் கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை மீண்டும் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பல்கலைக்கழக மானியக் குழு வெளியிட்டுள்ளது இதன்படி கொரோனா கட்டுப்பாட்டு மண்டலங்களுக்கு வெளியே உள்ள பல்கலைக் கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளின் ஆலோசனை அடிப்படையில் கட்டம் கட்டமான முறையில் மீண்டும் திறக்க அனுமதிக்கப் பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் கல்வி அமைச்சகத்தின் ஒப்புதலுடன் வெளியிடப் பட்டுள்ள இப்புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதார அமைச்சகமும் ஏற்றுக் கொண்டுள்ளது

சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனங்களின் தேவைக்கு ஏற்றபடி தினசரி வேலை நேரத்தை நீட்டித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது பள்ளி கல்லூரி வளாகங்களை மீண்டும் திறக்கும் முன்பாக மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ சம்பந்தப்பட்ட பகுதிகளை பாதுகாப்பானதாக அறிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப் பட்டுள்ளது கல்வி நிறுவனங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் அனைவரும் மாணவர்களின் பாதுகாப்பும் எதிர்காலமும் சிறக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாகப் பின்பற்ற வேண்டுமென கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கேட்டுக் கொண்டுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணாராவ் தெரிவித்துள்ளார்

புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சல் மற்றும் மழைக்கால நோய்கள் பரவாமல் தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று மணிமேகலை அரசுப் பள்ளியில் சுகாதாரத் துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாரா வுடன் இணைந்து டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பற்றிய மாணவர் பேரணியைத் தொடக்கி வைத்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார் எல்லா மதங்களுக்கும் முக்கியத்துவம் அளிக்கக் கூடிய அமைதியான மாநிலம் புதுச்சேரி என்றும் வகுப்புவாத வன்முறைகளுக்கு இங்கே இடமில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் பிஜேபி நடத்தும் வேல் யாத்திரையின் முக்கிய நோக்கமே வகுப்புவாத வன்முறைதான் என்றும் அவர் குறிப்பிட்டார் புதுச்சேரியில் மக்கள் அதிகமாகக் கூடும் வர்த்தகப் பகுதிகள் மால்கள் மற்றும் வணிக வளாகங்களில் கொரோனா பரவலைக் கட்டுப் படுத்துவதற்கான மருத்துவ பரிசோதனை முகாம்கள் மற்றும் விழிப்புணர்வுப் பணிகளை டாக்டர்

அருண் உத்தரவிட்டுள்ளார் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் மருத்துவக் குழுவினருக்கு முழு ஒத்துழைப்பு தரவேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் பண்டிகைக் காலத்தில் மக்கள் அதிகமாகக் கூடும் இடங்களில் இருந்து கொரோனா பரவல் வாய்ப்புகள் அதிகம் இருப்பதைக் கருத்தில் கொண்டு மத்திய அரசு வழிமுறைகளின் படி இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளது

புதுச்சேரியில் வீட்டில் ஒருவருக்கு வேலை வழங்கும் வாக்குறுதியை காங்கிரஸ் அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறியும் அதைக் கண்டித்தும் இன்று மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இருந்து வேலைவாய்ப்பு அலுவலகம் நோக்கி பேரணியாக புறப்பட்டு வந்த பிஜேபி இளைஞர் அணித் தொண்டர்களை போலீசார் பாதியிலேயே தடுத்து நிறுத்தியதால் ஏற்பட்ட வாக்குவாதத்தைத் தொடர்ந்து போலீசார் லேசான தடியடிப் பிரயோகம் நடத்தினர் இதை அடுத்து பிஜேபி இளைஞர் அணியினர் சாலையிலேயே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர்